பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கவும் சம அந்தஸ்து வழங்கவும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

மாநில உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

அரசு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது

பதக்கங்களை வென்றுள்ளது

இனி விரிவான செய்திகள் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கவும் அவர்களுக்கு சம அந்தஸ்து வழங்கவும் மத்திய அரசு முன்னுிமை அளித்து வருவதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அரசின் செயல்பாடுகளால் மக்களின் வாழ்வில் பெருத்த மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா்

பணியிடங்களில் பென்களுக்கு எதிராக நிகழும் தொந்தரவுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு மூத்த நீதிபதிகள் மற்றும் சுட்ட வல்லுநர்கள் அடங்கிய குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கூறியிருக்கிறார் இணையதளங்களில் வெளியாகியுள்ள நானும் பாதிக்கப்பட்டேன் என்பதை வெளிக்காட்டும் மீ டூ இயக்கத்தில் வெளியாகும் புகா்களை கைபாளுவது குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக அவா தெரிவித்தார் பாதிப்படைந்த மகளிர் நேரடியாக தமக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் புகார் தெரிவிக்கலாம் என்று திருமதி மேனகா காந்தி கூறினார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் ஆரோக்கிய திட்டம் மருத்துவ சேவையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவா் பெரும்பாலான மக்களுக்கு குறைந்த செலவில் சிறப்பான தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் மருத்துவக் கல்வியில் புதுமையை புகுத்தவும் நோயாளிகள் சார்ந்த ஆராய்ச்சி மக்களின் சுகாதாரம் உயர்ந்த சேவை போன்றவற்றை தொலைநோக்கு சிந்தனையாகக் கொண்டு இலக்கு நிர்ணயித்து மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் விவசாயிகளின் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு வட்டியில்லா கடனை தமிழக அரசு வழங்கி வருவதாக மாநில உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

மழைக் காலத்தில் ஆறுகளில் உடைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிபாராத இடங்களில் உடைப்புகள் ஏற்படும் சூழ்நிலைகள் வந்தாலும் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

சேதமடைந்த பயிருக்கு உரிய நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சள் மேலும் தெரிவித்தார் வளப்பகுதிகளில் மலையேற்றம் மேற்கொள்பவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து அரசு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது தேனியில் ஏற்பட்ட காட்டுத்தீ சும்பவத்தை அடுத்து மாநில அரசு ஏற்படுத்திய சிறப்பு குழு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னா் புதிய விதிமுறைகளை அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது அதன்படி மலையேற்றம் எளிதான பாதை மிதமான பாதை கடினமான பாதை என மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது

எளிதான பாதை மற்றும் மிதமான பாதைகளில் மலையேற்றம் மேற்கொள்ளும் குழுவினா் தலா ஐந்து பேரும் ஒரு வழிக்காட்டியும் செல்லலாம் என்று புதிய நெறிமுறை கூறுகிறது கடினமான பாதையில் மலையேற்றம் மேற்கொள்ளும்போது வழிகாட்டி மற்றும் வன ஊழியர் ஒருவரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் வனத்துறையில் பதிவு செய்துக்கொள்ளாத நிறுவனம் மற்றும் அமைப்பு மலையேற்ற பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடாது என்றும் விதிமுறை மேலும் தெரிவிக்கிறது

ஐ நா வின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு விருது இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்திற்கு கிடைத்துள்ளது

டிட்லி புயல் காரணமாக ஆந்திராவின் வடக்கு கடலோரப் பகுதியில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

விளையாட்டுச் செய்திகள் பியூனஸ் ஏா்ஸ் ல் நடைபெற்றுவரும் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்ட்டன் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார்

மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தபாபி தேவி வெள்ளிப் பதக்கம் வென்றார்

ஐகா்த்தாவில் நடைபெறும் ஆசிய மாற்றுதிறனாளிகள் விளையாட்டுப் போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவிற்கு ஐந்து தங்கப் பதக்கங்கள் கிடைத்தன இந்தியாவின் ஜெனிட்டா ஆண்டோ செஸ் பிரிவிலும் பேட்மிண்ட்டன் பிரிவில் இந்தியாவின் பரூல் பார்மரும் தங்கப் பதக்கங்களை வென்றனர் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் யாதவிற்கு தங்கப் பதக்கமும் அமித் பலியானுக்கு வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தன ஆடவர் கட்டை எறிதல் போட்டியில் இந்தியாவின் அமித் குமார் தங்கப் பதக்கத்தையும் தரம்பிர் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் சைக்கிளிய் பிரிவில் நாலாயிரம் மீட்டர் பந்தயத்தில் இந்தியாவின் குர்லால் சிங் வெண்கல பதக்கம் வென்றார் மகளிர் வட்டு எறிதல் போட்டியில் தீபா மாலிக் வெண்கல பதக்கம் வென்றார்

மலேசியாவில் நடைபெற்றுவரும் சுல்தான் ஜோஹர் கோப்பை இளையோர் ஹக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரிட்டனை எதிர்கொள்கிறது